அமீத் ஷா எல்லைப் பாதுகாப்புப் படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எல்லையை பாதுகாக்கும் எல்லைப் பாதுகாப்புப் படையினரின் பணிகளே நாட்டின் முதல்நிலைப் பாதுகாப்பு என்றும் மண் முதல் பனி வரை கடினமான பல்வேறு வானிலைச் சூழல்களில் மிகுந்த துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தாய்நாட்டிற்காக எல்லைப் பாதுகாப்புப் படையினர் ஆற்றி வரும் தியாகங்கள் அனைவரையும் ஊக்குவிக்கத் தக்கவை என்றும் அவர் கூறியுள்ளார் புதுடெல்லியில் உள்ள எல்லை பாதுகாப்புப் படை முகாமில் இன்று நடைபெற்ற உதய நாள் விழாவில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

மேற்கொள்ளப்படும் ஊடுறுவல் மற்றும் கடத்தல் முயற்சிகளை எல்லைப் பாதுகாப்புப் படையினர் தான் உடனுக்குடன் முறியடித்து வருவதாக அவர் கூறினார் இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் குட்டி விமானங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பத் தீர்வுகளை தாங்கள் உருவாக்கி வருவதாக எல்லைப் பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர் திரு

ஜோரி இவ்விழாவில் பேசுகையில் தெரிவித்தார்

இவ்வாண்டு நவம்பரில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களின் மொத்த எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது

இம்மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாத ஆரம்பத்தில் இந்த வெங்காயம் இந்தியாவிற்கு வந்து சேரும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலை கட்டுப்பாட்டுக்குள் வருவதை உறுதிப் படுத்த அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

குற்றவியல் நீதிபதி இன்று காவல் நிலையத்திற்கே நேரில் வந்து இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஹைதரபாத் உட்பட தெலங்கானா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன

தாழ்வான இடங்களில் பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த்தால் பம்புகள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்றாலும் விடுமுறை நாள் வேலைகளில் ஈடுபட முடியாமல் மக்கள் சிரமங்களுக்கு ஆளாயினர் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளிலும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது

மீட்டர் மழை பதிவாகி உள்ளது இதற்கிடையே விழுப்புரம் மற்றும் விக்ரவாண்டி பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடுர் அணை எந்த நேரத்திலும் திறந்து விடப் படலாம் என்பதால் சங்கராபரணி ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கால்நடைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மழை நீரை வெளியேற்ற நகர்ப்புறங்களில் போதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் கிராமப்புறப் பகுதிகளில் இன்னும் பல நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக செய்தி குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மரப்பாலம் சந்திப்பில் மழைநீர் தேங்குவதை தடுக்க தொழில்நுட்ப ரீதியிலான தீர்வுகளுக்கு அவசியம் இருப்பதாகவும் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் பணிகளை ஸ்மார்ட் நகரத் திட்டத்துடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்றைய ஆய்வின் ஒரு பகுதியாக திருபுவனை காவல் நிலையத்தையும் துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார் திருபுவனை காவல் நிலையத்தில் புதிய ரோந்து நடைமுறைகள் அமலாகி இருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார் தொடர்ந்து வீராம்பட்டிணம் கடற்கரை சுற்றுலாத் திட்டத்தையும் டாக்டர் கிரண்பேடி பார்வையிட்டு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி மாநில அரசின் அன்றாட விவகாரங்களில் தொடர்ந்து தலையிட்டு வருவதால் விரைவில் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில தேர்தல் ஆணையர் நியமனத்தில் கூட துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான அரசின் நடவடிக்கைகள் இதனால் தாமதமாகி இருப்பதாகவும் கூறினார்

புதுச்சேரியில் ரவுடிகளை அடையாளம் கண்டு குண்டர் சட்டத்தில் வழக்குப் பதிவு செய்ய காவல் துறைக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க காவல் துறையில் தனிப் பிரிவு அமைக்கவும் அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதுச்சேரியில் மழையினால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசு நிர்வாகம் முடுக்கி விடப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இது தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக அவர் கூறினார் அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் காரணமாகவே மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தாம் நேரில் செல்ல இயலவில்லை என்றும் அமைச்சர்களை இப்பகுதிகளுக்கு அனுப்பி நிவாரணப் பணிகளை தொடக்க தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் திரு நாராயணசாமி மேலும் கூறினார்

நமச்சிவாயம் இன்று இந்திரா காந்தி சதுக்கத்தில் மழைநீர் தேங்கியதால் ஏற்பட்ட நிலவரங்களை நேரில் பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்றவும் போக்குவரத்து நெரிசலை படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மீட்டரும் மழை பெய்துள்ளது